மஹாராஷ்டிராவில் பிஜேபி க்கு திரு அஜித்பவார் ஆதரவு அளித்ததை தேசியவாத காங்கிரஸ் கட்சி ஏற்காது என்று அதன் தலைவர் திரு சரத்பவார் தெளிவுபடுத்தியுள்ளார்

குடியரசுத்தலைவர் திரு

மின்சாரத்தை நிறுத்தாமலேயே மின் பழுதை சரிசெய்யும் தொழில்நுட்பம் தமிழகத்தில் படிப்படியாக நடைமுறைப்படுத்தப்படும் என்று மாநில மின்துறை அமைச்சர் திரு

கொல்கத்தாவில் பங்களாதேஷ் ந்கு எதிரான இரண்டாவது கிரிக்கெட் டெஸ்ட் போட்டியில் இந்தியா வெற்றியை நோக்கி செல்கிறது

காங்கிரஸ் தேசியவாத காங்கிரஸ் சிவசேனா கூட்டணி சார்பில் சிவசேனா கட்சித்தலைவர் திரு உத்தவ் தாக்கரே முதலமைச்சராக பதவியேற்பார் என்று எதிர்பார்க்கப்பட்ட நிலையில் திரு தேவேந்திர பட்நாவிஸ் முதலமைச்சராக பதவியேற்றது ஒரு பெரும் திருப்பமாக அமைந்தது மும்பை ஆளுநர் மாளிகையில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் ஆளுநர் திரு பகத்சிங் கோஷாரி இவ்விருவருக்கும் பதவிப்பிரமாணம் செய்து வைத்தாா் பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய திரு பட்நாவிஸ் மஹாராஷ்டிர மக்கள் தெளிவான தீர்ப்பை அளித்திருப்பதால் நிலையான அரசு அமைவதன் அவசியத்தை எடுத்துரைத்தார் இந்நிலையில் திரு தேவேந்திர பட்நாவிஸ் திரு அஜித்பவார் ஆகியோருக்கு பிரகமர் திரு நரேந்திரமோடி வாழ்த்து தெரிவித்துள்ளார் மாநிலத்தின் ஒளிமயமான எதிர்காலத்திற்கு பிஜேபியும் தேசியவாத காங்கிரஸும் இணைந்து செயல்படும் என பிரதமர் நம்பிக்கை தெரிவித்துள்ளார்

தனிப்பெரும் கட்சியாக உருவெடுத்த பிஜேபி கூட்டணி கட்சியான சிவசேனாவுடன் இணைந்து ஆட்சி அமைக்க முற்பட்ட போது சுழற்சி முறை முதல்வர் பதவி என்று முதலமைச்சர் பதவியை சிவசேனா கோரியது இதனை பிஜேபி ஏற்காத நிலையில் அம்மாநிலத்தில் அரசியல் தேக்கநிலை நிலவியது காங்கிரஸ் தேசியவாத காங்கிரஸுடன் இணைந்து சிவசேனா ஆட்சி அமைப்பதற்கான நடவடிக்கைகளை முனைப்புடன் மேற்கொண்டிருந்த நிலையில் அதிரடியாக பிஜேபியின் திரு

ராஜ்நாத்சிங் அரசு அமைக்க யாரை அழைக்க வேண்டும் என்பதை முடிவு செய்வது ஆளுநரின் உரிமை என கூறியுள்ளார்

தேவேந்திர பட்நாவிஸ் திரு அஜித்பவார் ஆகியோருக்கு வாழ்த்து தெரிவித்துள்ளார்

மமமமம தெய்சங்கர் ஜப்பான் நாட்டின் நயோகா நகரில் நடைபெறும் சர்வதேச வெளியுறவு அமைச்சர்கள் மாநாட்டில் தடையற்ற வர்த்தகம் நீடித்த வளர்ச்சி ஆப்ரிக்க நாடுகளின் பொருளாதார வளர்ச்சிக்கு உதவுவது குறித்து இன்று முக்கிய ஆலோசனை நடைபெறுகிறது இம்மாநாட்டில் பங்கேற்றுள்ள மத்திய வெளியுறவுத்துறை அமைச்சர் திரு ஜெய்சங்கர் ஆஸ்திரேலியா இந்தோனேசியா நியூசிலாந்து நாடுகளின் வெளியறவு அமைச்சர்களுடன் இந்தியாவின் கிழக்கு நோக்கிய கொள்கை குறித்து விரிவாக விவாதித்தார் ம்ம்ம்ம்ம் பியூஷ்கோயல் உயிரியல் தொழில்நுட்பத் துறையில் சிறு குறு நடுத்தர தொழில் நிறுவனங்களுக்கு அதிக அளவில் வாய்ப்புகள் அளிக்கப்படும் என்று மத்திய வாத்தக தொழில் துறை அமைச்சா் திரு பியூஷ்கோயல் தெரிவித்துள்ளார் புதுதில்லியில உயிரியல் தொழில்நுட்பம் குறித்த தேசிய மாநாட்டில் பேசிய அவர் புதிய கண்டுபிடிப்புகளுக்கு உரிமம் வழங்குவது தொடர்பான நெறிமுறைகள் இத்துறையில் எளிதாக்கப்பட்டுள்ளதாக கூறினார்

தங்கமணி தமிழ்நாடு மின்வாரியத்தில் கேங்மேன் பணியிடங்கள் முற்றிலும் தகுதியின் அடிப்படையில் மட்டுமே நிரப்பப்படுவதாக மாநில மின்துறை அமைச்சர் கிரு

தமிழகத்திலுள்ள அனைத்து துணை மின் நிலையங்களிலும் மின்சாரத்தை நிறுத்தாமலேயே மின் பழுதை சரிசெய்யும் தொழில்நுட்பம் படிப்படியாக நடைமுறைப்படுத்தப்படும் என்றும் அவா கூறினாள் உயர்மின் கோபுரம் அமைக்கும் திட்டத்திற்கு நிலம் வழங்கிய விவசாயிகளுக்கு அதற்கான இழப்பீடு வெகு விரைவில் வழங்கப்படும் என்றார் ம்ம்ம்ம்ம வன்மதி தமிழக அரசின் நலத்திட்ட உதவிகளை பெறுவதற்காக விண்ணப்பித்த பயனாளிகளின் மனுக்கள் நிராகரிக்கப்பட்டிருந்தால் அவை மறுபரிசீலனை செய்யப்படும் என்று மாநில பிற்படுத்தப்பட்டோர் சிறுபான்மையினர் நலத்துறை அமைச்சர் திருமதி வளர்மதி தெரிவித்துள்ளார்

சம்பத் நூல்கங்களை மாணாக்கர் பயன்படுத்தி பொது அறிவை பெருக்கிக் கொள்ள வேண்டும் என்று மாநில தொழில்துறை அமைச்சர் திரு

எடப்பாடி கே பழனிச்சாமி வரும் வியாழக்கிழமை துவக்கி வைக்கிறார் வேலூரில் இன்று செய்தியாளர்களிடம் இதனை தெரிவித்த மாநில வருவாய் துறை அமைச்சர் திரு

ம்ம்ம்ம் காமாஜ் தமிழகத்தில் விவசாயிகளின் நலனுக்காக அரசு பல்வேறு நலத்திட்டங்களை செயல்படுத்தி வருவதாக மாநில உணவுத்துறை அமைச்சர் திரு

திருவாரூர் மாவட்டம் காஞ்சிக்குடிக்காட்டில் ஜல்சக்தி அபியான் விழிப்புணர்வு உழவர் பெருவிழாவை இன்று துவக்கி வைத்த அவா் வண்டல் மண் எடுத்துக் கொள்ளும் திட்டத்தை பயன்படுத்தி விவசாயிகள் மேம்படுத்தப்பட்ட உணவு உற்பத்தியில் ஈடுபட வேண்டும் என கேட்டுக்கொண்டாா்

ஆன்பழகன் உயர்கல்வித்துறையில் தமிழகம் முன்னோடி மாநிலமாக திகழ்வதாக மாநில உயர்கல்வித்துறை அமைச்சர் திரு

இந்நாளையொட்டி தமிழக அரசின் சார்பில் சென்னை அசோக் பில்லர் அருகே அமைந்துள்ள அண்ணாரின் திருவுருச் சிலைக்கு மாநில அமைச்சர்கள் திரு பாண்டியராஜன் திரு பெஞ்சமின் திருமதி வளா்மதி உள்ளிட்டோா் மலா்தூவி மரியாதை செலுத்தினா்

சிவகங்கை மாவட்டத்தைச் சேர்ந்த சுயதொழில் தொடங்க விரும்பும் இளைஞர்கள் மாவட்ட தொழில் மையத்தில் விண்ணப்பிக்கலாம் என ஆட்சித்தலைவர் திரு

ம் ம் ம் ம் ம கிரிக்கெட் கொல்கத்தாவில் பங்களாதேஷ் ற்கு எதிரான இரண்டாவது கிரிக்கெட் டெஸ்ட் போட்டியில் இந்தியா வெந்நியை நோக்கி செல்கிறது